முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

இநதியாவும் அமெரிக்காவும் விரிவான பேச்சுக்களை நடத்தியுள்ளன பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது

விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் உலகை எதிர்நோக்கி உள்ள பல்வேறு பிரச்னைகளுக்கு இந்து தத்துவம் பெரிதும் உதவ முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சிகாகோவில் நடைபெறும் இரண்டாவது உலக இந்து மாநாட்டிற்கு பிரதமர் அனுப்பி உள்ள செய்தியில் மனித வரலாற்றில் இந்துத்துவம் மிகவும் பழமையான தத்துவம் என்று கூறியுள்ளார்

தொன்மையான இதிகாசங்களை டிஜிட்டல் முறையில மாற்றுவது இளைய தலைமுறையினரிடையே அவற்றுடன் இணைப்பை ஏற்படுத்த உதவும் என்று கூறினா் நேற்றிரவு தொடங்கிய உலக இந்து மாநாட்டில் பிரதமரின் உரையை பிரபல இந்திய அமெரிக்கா் திரு பாரத் பாரை வாசித்தார்

தனது தொன்மையான அறிவாற்றல் அடிப்படையில் புரிந்துணா்வு சகிப்புத்தன்மை இந்தியா பகிர்ந்தகொள்ளும் தன்மை போன்ற நல்இயல்புகள் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்க எவ்வாறு இந்தியா உதவுமுடியும் என்பது குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று நப்புவதாக திரு மோடி தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு ஜெர்மனியின் ஃபிராங்பட் நகரில் சிறிதுநேரம் தங்கிவிட்டு இன்றுகாலை அமெரிக்காவின் சிகாகோவுக்கு புறப்படுகிறார் சிகாகோ நகரில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இரண்டாவது உலக இந்து காங்கிரஸ் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார்

அமெரிக்கவாழ் இந்தியா்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கலந்துகொள்கிறார் இந்த மாநாட்டில் உலகின் பிரபல இந்துசமய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் வர்த்தகம் தொடர்பான பிரச்னைகளுக்கு தீர்வுகண்டு பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் விரிவான பேச்சுக்களை நடத்தியுள்ளன புதுதில்லியில் நேற்று இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுக்களுக்கான கூட்டம் நடைபெற்றதாக மத்திய வர்த்தக துறை தமது டுவிட்டர் பக்கதிதல் தெரிவித்துள்ளது இந்திய தரப்புக்கு வர்த்தக துறை செயலாளர் திரு அனுப் வாதவானும் அமெரிக்க தரப்புக்கு அந்நாட்டு துணை அமைச்சர் திரு கில்பர்ட் காப்லானும் தலைமையேற்றதாக அது கூறுகிறது

அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகரித்திருப்பதற்கு பதில் நடவடிக்கையாக இந்தியா வரி உயர்வை அறிவித்தது எஃகு அலுமினியம் மீது அமெரிக்கா விதித்துள்ள மிக அதிக அளவிலான வரியிலிருந்து விலக்கு அளிக்கவேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருகிறது

புதுதில்லியில் நேற்று திரு புரபுவுக்கும் ஈரானிய சாலை மற்றும் நகர்புற மேம்பாட்டு அமைச்சர் திரு அபாஸ் அசமது அக்கவுண்டிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்களில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ளிசக்தி பாதுகாப்பு துறை தவிர இருதரப்பு உறவுகளை விரிவாக்குவது குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக பின்னர் திரு பிரபு தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்தார் ரஷ்ய வளைகுடா நாடுகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ள நிலையில் இந்த பேச்சுக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது காலையில பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தலைமயில நடைபெறும் இந்த கூட்டத்தில அனைத்து மாநில கட்சி நிர்வாகிகள் கலந்தகொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் மாலையில் பிரதம் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்தல் கட்சியின் முன்னிண தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதுதொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷா நவாஸ் உசைன் அடல் பிகாரி வாஜ்பாய் மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் தேசிய செயற்குழு கூட்டம் இது என்று கூறினார் எனினும் மறைந்த முன்னாள் பிரதமா் வாஜ்பாய் காட்டிய வழியில் கட்சி செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையும் செக் நாட்டின் தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவை இந்த இரு நாடுகளை இயற்கையான கூட்டாளிகளாக ஆக்கியுள்ளது என்று குடியரசுத்தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் பிரேக் நகரில் நேற்றிரவு இந்தியா செக் வர்த்தக அமைப்பில் உரையாற்றிய அவர் செக் குடியரசுடன் பாதுகாப்டு தொழில்நுட்பம் உற்பத்தி வா்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிாப்பு போன்றவற்றில் ஒத்துழைக்க இந்தியா விருப்பம் கொண்டுள்ளது என்று கூறினார் இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தி துறை தனியாருக்கு திறந்துவிடப் பட்டிருப்பதாகவும் இந்திய நிறுவனங்கள் செக் நாட்டின் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் கூட்டுசேர்ந்து உழைக்க விரும்புகின்றன என்றும் கூறினார் புது யுக தொழில்நுட்பங்களில் ஈடுபட்டு நான்காவது தொழில் புரட்சியின் பயன்களை பெற இந்திய மற்றும் செக் நிறுவனங்களுக்கு அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார் லேசர் தொழில் நுட்பம் தூதரக பாஸ்போா்ட் வைத்திருப்போருக்கு விசா விலக்கு இந்தியா ஐப்பான் திட்டங்களுக்கு ஆதரவு விவசாயம் மற்றும் உயிரி அறிவியல் ஆகிய துறைகளில் புரிந்துணா்வு ஒப்பந்தங்களை இந்தியாவும் செக் குடியரசும் செய்துகொண்டன குடியரசுத்தலைவா் இன்று சாா்லஸ் பல்கலைக்கழக மாணாக்கரிடையே உரையாற்றுகிறாா் அதனையடுத்து சா்வதேச லேசா் ஆராய்ச்சி மையத்திற்கும் அவா் சென்று பாா்கிறாா் விளையாட்டுகளை மேம்படுத்துவதில் மாநிலங்களுக்கு மிகபெரும் பங்கு உள்ளது என்றும் அது மாநில அரசு பட்டியலில் வருகிறது என்றும் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கள்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் சிறப்பு தன்மையை அடைவதற்காக விளையாட்டு வீரர்களும் விராங்கனைகளும் வியர்வை சிந்தி உழைக்கின்றனர் என்பதால் அவர்களுக்குரிய இழப்பீடுகள் வழங்கப்படவேண்டும் என்று கூறினார் தாம் விளையாட்டு வீரராக இருந்தபோது விளையாட்டுகளுக்கு போதிய நிதி இல்லாத நிலை இருந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி போதமான நிதி வசதி விளையாட்டுகளுக்கு உள்ளது என்றும் கூறினார் விளையாட்டு வீரர்களின் நலன்களுக்கு என நியாயமான வகையில் வரிப் பணம் பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான ஆதரவு அளிப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெிவித்த அவர் பயிற்சி பயணம் பயிற்சியாளர்கள் அறிவியல்பூர்வ ஆதரவு ஆகியவற்றை அரசு அவர்களுக்கு வழங்கி வருவதாகவும் அமைச்சா கூறினார்

பிரதமா் திரு நரேந்திர மோடியின் விளையாட்டு குறித்த நெடுநோக்கு இந்திய விளையாட்டு துறைக்கு பெரும் ஊக்குவிப்பாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

குவ்ஹாத்தியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நியமனத்திற்கான கடிதத்தை அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சா் கேலோ இந்தியா திட்டம் பெரிய வெற்றி அளித்திருப்பதாக கூறினார்

டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது இந்த டெஸ்ட் போட்டிக்கு பிறகு ஓய்வுபெறவுள்ள இங்கிலாந்து வீரர் அலிஸ்டையர்குக் க்கு அரங்கத்திலிருந்து ரசிகர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனா் அவருக்கு அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது

இப்பயிற்சியின் தொடக்க நிகழ்ச்சி இலங்கை கப்பற்படை கப்பல் சாயுராலாவில் நடைபெற்றது